மகாராஷ்டிரா ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல்களில் பிரச்சாராம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது

மேற்கொள்வதற்காக இன்று புறப்படுகிறார்

மாலத்தீவு தனது பொருளாதாரத்தை பண்முகப்படுத்த இந்திய வர்த்தக அமைப்புகளுடன் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆராயுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது

டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சமீர்வர்மா இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார்

தகுதி பெற்றுள்ளது

அனைத்து அரசியல் கட்சிகளின் மூத்த தலைவர்களும் இந்த இரண்டு மாநிலங்களில் பயணம் மேற்கொண்டு அடுத்தடுத்து தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளனா் பிரதம் திரு நரேந்திர மோடி மகாராஷ்டிராவில் அக்கோலா ஜால்ளா பான்வெல் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார்

மேலும் வேலைவாய்ப்பையும் வருவாயையும் பெருக்குவதற்கு மத்திய அரசு அனைத்து உதவியையும் அளிக்கும் என்று பிரதமர் கூறினார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் ராஜஸ்தான் முதலமைச்சருமான திரு அசோக் கேலாட் மும்பையில் செய்தியாளரிடம் பேசினார் தேர்தலுக்கு முன்னதாக எதிர்கட்சி தலைவர்களுக்கு எதிராக விசாரணையை மேற்கொள்வதற்கு அமலாக்க இயக்ககம் சீபிஐ ஆகியவற்றை பிஜேபி தலைமயிலான அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்று அவர் குற்றம் சாட்டனார் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார் மகாராஷ்டிரா விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ட ஆதரவு விலை பெற இயலவில்லை என்று குற்றம் சாட்டினார் சிவசேனா கட்சி தலைவா் திரு உத்தவ் தாக்கரே சிந்து துர்க் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டாா் ஹரியானாவில் காங்கிரஸ் தலைவரும் வேட்பாளருமான திருமதி கிரண் சவுதாரி ஆலம்பூர் தாரியாயூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிஜேபி தேசிய தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா டகோவன் என்ற இடத்தின் தேர்தல் பேரணியில் உரையாற்றினார்

ஹரியானா சுட்டப்பேரவை தேர்தலை நியாயமாகவும் கதந்திரமாகவும் நடத்துவதற்கு விரிவான ஏற்பாடுகள் செப்யப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் அக்வால் தெரிவித்துள்ளார்

வாக்குச்சாவடிகளிலும் மத்திய துணை ராணுவப்படையினரும் குறுநிலை அனைத்து பார்வையாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தாா் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் திரு நித்திஷ்குமார் தலைமையில் பிஜேபி ஐக்கிய ஜனதாதள் கூட்டணி போட்டியிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா கூறியிருக்கிறாா் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் அவர் இதை தெரிவித்தார் மாநிலத்தை பொறுத்தவரை தற்போதைய முதலமைச்சர் தலைமையில் கூட்டணி செயல்படும் என்றார் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் சந்திரகுப்த விக்ரமாதித்யரும் நாட்டின் அரசியல் எதிர்காலமும் என்பது குறித்த இரண்டு நாள் கர்வதேச கருத்தரங்கை மத்திய உள்துறை அமைச்சள் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறாா் உத்தரபிரதேசம் முதலமைச்சர் திரு போகி ஆதித்யநாத் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மத்திய அமைச்சர் டாக்டர் மகேந்திரநாத் பாண்டே நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இந்தியா மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த வரலாற்று அழிஞர்கள் அரசியல் சிந்தனையாளர்கள் ஆகியோர் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்கின்றனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் நாடுகளில் பயணம் மேற்கொள்ள இன்று புறப்படுகிறார்

வெளியுறவு அமைச்சக செய்திதொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார்

அயோத்தியா நில தாவா குறித்த வழக்கின் தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது

மாலத்தீவின் பொருளாதாரத்தை பண்முகப்படுத்தும் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்காக இந்திய வர்த்தக அமைப்புகளுடன் மேலும் சிறந்த ஒத்துழைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த நாட்டு அரசு கேட்டுகொண்டுள்ளது மாலையில் நேற்று இந்தியா கண்காட்சி தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய மாலத்தீவு பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பாயஸ் இஸ்மாயில் இந்த வேண்டுகோலை விடுத்தாா் இரு நாடுகளின் பொருளாதாரங்களின் இதற்கான பெரிய வாய்ப்புகள் உள்ளன என்றார் அவர் மருத்துவ கற்றுலா உணவு பதனீட்டு தொழில் ஆகியன பல்வேறு வாய்ப்புகளை அளிப்பதாக அவர் கூறினார் ஐக்கிய அரபு எமிரகத்தில் உள்ள இந்திய வம்சாவளியினர் புதிய இந்தியா திட்டத்தில் பங்கேற்று அதனை உருவாக்க முன்வர வேண்டுமென்று வெளியுறவு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு வி முரளிதரன் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஐந்தாவது அபுதாபி பேக்கவார்த்தை அமைப்பின் அமைச்சர்களின் நிலை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இரண்டுநாள் பயணமாக திரு முரளிதரன் ஐக்கிய அரபு எமிரகத்திற்கு சென்றுள்ளாா் தெற்கு காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டத்தில் டிரென்ஸ் பகுதியில் நேற்று மாலை இரண்டு வியாபாரிகளை அடையாளம் தெரியாதா ஆயுதம் தாங்கியவர்கள் தாக்கியுள்ளனர் அவர்களது ஆப்பிள் பழங்கள் ஏற்றிய லாரியையும் இவர்கள் தீக்கு இரையாக்கினா்கள் பஞ்சாபின் ஃபெரோஸ்பூர் பகுதியை சேர்ந்த இந்த வர்த்தகர்களை மூன்று அல்லது நான்கு பயங்கரவாதிகள் தாக்கியதாக பூர்வாங்க அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஒரு வியாபாரி புல்வாமா மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டுவரபட்டபோது அவர் ஏற்கெனவே மரணம் அடைந்துவிட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது மற்றொருவர் சிறப்பு சிகிச்சைக்காக ப்ரீநகருக்கு கொண்டுசெல்லப்பட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் அரசு வடாக் விவகாரங்கள் துறையையும் அத்துறையின் செயலாளா் திரு ரிக்ஜின் சாம்ஃபல் யையும் லே க்கு இடம் மாற்றியுள்ளது லடாக் பகுதியை நாட்டின் புதிய யூனியன் பிரதேசமாக மாற்றும் பணிகளை மேற்பா்வையிடுவதற்காக இந்த இடமாற்றம் செய்யப்படுகிறது

இதனை தமது டிவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ள மத்திய சாவைப்போக்குவரத்து நெடுஞ்சாவைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இது திரு முகர்ஜிக்கு செலுத்தும் அஞ்சலி என்று கூறினாா் முகர்ஜி ஒருநாடு ஒருகொடி என்பதற்காகவும் காஷ்மீருக்காகவும் உழைத்தது தேசிய ஒருமைப்பாட்டு பெரும் பங்கு வகித்தது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பெண்களுக்கான பேஸ்புக் திட்டமான கோல் திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அர்ஜூன் முன்டா அறிவித்துள்ளார் நாடெங்கும் உள்ள பழங்குடியின பெண்கள் கிராம நிலைகளில் தங்கள் சமூதாயத்திற்கு டிஜிட்டல் தலைவர்களாக வரவேண்டும் என்பதற்காக இந்தத் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு முன்டா வாழ்க்கையில் முன்னேற பழங்குடியின இளம்பெண்களுக்கு திறன்களையும் வழிகாட்டுதல்களையும் இத்திட்டம் அளிக்கும் என்று கூறினார்

இந்த நான்கு நாள் மாநில திருவிழாவை தொடங்கி வைக்கும் வகையில் நேற்று திரு படேலும் மணிப்பூர் முதலமைச்சர் திரு என் பிரேன் சிங்கும் ஒற்றுமையின் வலு சிலையை திறந்து வைத்தனா் நிகழ்ச்சியில் பேசிய திரு படேல் இத்தயை பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டின் அழகையும் ஆழத்தையும் எதிரொலிக்கின்றன என்று கூறினாா்

இந்தியாவின் கலப்பு இரட்டையர் இணை ப்ரணாவ் ஜெரி சோப்ரா சிக்கி ரெட்டி இரண்டாவது கற்றுக்கு முன்னேறியுள்ளது

இந்தியாவின் வீராங்களை சாய்னா நேவால் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பாவின் சாயாகா டாகாஹாசியிடம் தோற்றுப்போய் போட்டியிலிருந்து விலகினார்